துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

அதிகரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது

மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத ஒதுக்கீடு பல்வேறு சுட்டப் போராட்டங்களுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் அரசியலமைப்பு சுட்டம் நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பெருமைகளுடன் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பதாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு தினம் அடுத்த வாரம் கொண்டாடப்படுவதையொட்டி இளையோர் எங்கத்தின் செயல்பாடுகளை இன்று அவர் தொடங்கி வைதது உரையாற்றினார்

ஒருமைப்பாடு ஒற்றுமை நல்வொழுக்கம் மற்றும் பன்முகத் தன்மை போன்றவற்றை அரசியலமைப்பு சுட்டம் கற்றுத் தருவதாகவும் சுதந்திரம் சமத்துவம் சமூக நல்லிணக்கம் மற்றும் நற்பண்புகள் ஆகிய நான்கும் அரசியலமைப்பு சுட்டத்தின் துண்களாக விளங்குகிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகள் குறித்து மக்களிடையே விழிப்புனர்வு ஏற்படுத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

இக்கூட்டத் தொடர் வார விடுமுறையின்றி தொடர்ந்து நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பெங்களுருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு மதுசுவாமி பெல்லாரி மாவட்டத்தை இரண்டாக பிரித்து புதிய விஜயநகர மாவட்டத்தை உருவாக்க அம்ச்சரவை தீர்மானித்துள்ளதாக கூறினார் மக்கள் தொகைக்கு ஏற்ப எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கான இட ஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய பிரதேச மாநிலத்தில் பசு வளர்ப்பதை ஊக்குவிக்கவும் அவற்றை பாதஙாக்கும் வகையிலும் அமைச்சரவை குழு ஒன்றை உருவாக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்த அமைச்சரவை குழுவில் கால்நடை வளம் ஊரக வளர்ச்சி வருவாய் வீட்டு வசதி மற்றும் விவசாயிகள் நலத்துறை அளமச்சர்கள் இடம்பெற உள்ளதாக தெரிவித்தார்

மருத்துவப்படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீத இடஒதுக்கீடு பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்டிருப்பதாக முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மருத்துவப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்காள கலந்தாய்வில் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு ஆணைகளை வழங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அரியர் தேர்வுகளை நடத்தாமல் முடிவுகளை வெளியிடுவதற்கு இடைக்கால தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்கையில் பல்கலைக்கழக மாளியக்குழு இதனை தெரிவித்தது அரியர் தேர்வு ரத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளோடு இந்த வழக்கும் நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது

நெல்லை மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள வஉசி மணிமண்டபத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது

கேரளா ன்நாடகா மற்றும் லட்சத்தீவு கடல்பகுதிகளில் பலத்த னற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்லவேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்